அயோத்தியில் சா்ச்சைக்குரிய நிலம் தொடா்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீா்ப்பளிக்க உள்ளது அயோத்தி வழக்கில் தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் அனைவரும் அமைதி காக்க

நாட்டிலேயே தமிழகம்தான் கல்வித் துறையில் சிறந்து விளங்குவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார்

இனி விரிவான செய்திகள் அயோத்தியில் சாச்சைக்குரிய நிலம் தொடா்பாள வழக்கில் உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்க உள்ளது தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் தலைமையில் நீதிபதிகள் சந்திரகுட் அசோக் பூஷன் அப்துல் நசீர் ஆகியோரைக் கொண்ட அரசியல் சாசன அம்வு காலை பத்தரை மணிக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்குகிறது

இந்த மலுக்களை விசாரித்த அரசியல் சாசன அம்வு மத்தியஸ்த குழுவை கடந்த மார்ச் மாதம் நியமித்தவ அந்த குழுவிள் சுமரச பேச்சுவார்த்தையில் அனைத்துதரப்பினரும் ஏற்கும்வகையில் ஒருமித்த ழுடிவு எட்டபடவில்லை

இந்நிலையில் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என நேற்று அறிவிக்கப்பட்டது முன்னதாக தலைமை நீதிபதி ரஞ்சன் கோகாய் உத்திரபிரதேச மாநில அரசின் தலைமை செயல் திரு ராஜேந்திரகுமார் திவாரி காவல்துறை தலைமை இயக்குநர் ஒ பி சிங் ஆகியோரை அழைத்து ஆலோசனை நடத்தினார் இதனைத் தொடர்ந்து உத்திரபிரதேச மாநிலத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன அயோத்தியில் பல அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டு கண்காணிப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அங்கு இயல்பு நிலை நிலவுவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது துனை ராணுவ படைகளும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்ட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உத்திரபிரதேசத்தில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது

அயோத்தி வழக்கில் இன்று தீர்ப்பு வெளியாக உள்ள நிலையில் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார் டுவிட்டரில் இந்த வேண்டுகோளை விடுத்துள்ள அவர் அயோத்தி பிரச்சினையில் உச்சநீதிமன்றம் எந்தவிதமான தீர்ப்பளித்தாலும் அதை யாருக்கும் வெற்றியாகவோ தோல்வியாகவோ கருத தேவையில்லை என்ற கூறியிருக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு இந்தியாவின் பாரம்பரிய அமைதி ஒற்றுமை நல்லெண்ணம் ஆகியவற்றை மேலும் வலுப்படுத்துவதாக அமையும் என்ற நிலைக்கு மக்கள் அனைவரும் முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் அயோத்தி வழக்கில் உச்சநீதிமன்றம் அளிக்கும் தீர்ப்பை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளும் என்று தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டித் தலைவர் திரு கே எஸ் அழகிரி தெரிவித்துள்ளார் அரியலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டு மக்கள் அனைவரும் தீர்ப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளார் வரும் ஆண்டுகளில் நாட்டில் ஒரு வட்சம் கிராமங்களில் டிஜிட்டல் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்று மத்திய தொலைதொடா்பு மற்றும் தகவல் தொழில்நுட்பத் துறை அமைச்சள் திரு ரவிசங்கள் பிரசாத் கூறியுள்ளா்

அனைவருக்கும் சுகாதார வசதிகளுடன் டிஜிட்டல் மூலம் கல்வி போதிக்கும் நடைமுறையை ஏற்படுத்தி திறன் மேம்பாட்டை ஊக்குவிக்க இத்தகைய டிஜிட்டல் கிராமங்கள் இயக்கப்படுவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் வெங்காய விலையை குறைக்கும் நடவடிக்கையாக துபாய் மற்றும் இதர நாடுகளிலிருந்து போதமான அளவிற்கு இறக்குமதி செய்ய மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது புதுதில்லியில் நேற்று மத்திய அமைச்சரவை செயல் திரு ராஜீவ் கவ்பா நுகர்வோர் விவகாரத் துறை செயலர் திரு அவினாஷ் கே பூரீவத்சவா ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற உயர் அதிகாரிகள் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதற்கான ஏற்பாடுகளை அரசின் வர்த்தக முகமையான எம் எம் டி சி தொடங்கியுள்ளது

விக்கிரவாண்டி தொகுதியில் அண்மயில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் அஇஅதிமுக வெற்றிபெற்றதற்கு நன்றி கூறும் வகையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் கல்வித் துறையில் ஏராளமான திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருவதாக கூறினாா்

இதேபோல திண்டிவனத்தில் உணவு பூங்கா சின்னசேலம் அருகே ஆசியாவிலேயே மிகப்பெரிய கால்நடை பூங்கா ஆகியவற்றை அமைப்பதற்கான பணிகள் தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் ஆண்டுதோறும் ஏற்படும் நஷ்டத்தை குறைக்கும் வகையில் மின்உற்பத்தி திட்டங்களை மேற்படுத்த உள்ளதாக மின்துறை அமைச்ச் திரு பி தங்கமணி கூறியுள்ளார் நாமக்கல்லில் நேற்று நடைபெற்ற அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்தகொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசிடமிருந்து அதிக விலைக்கு மின்சாரம் கொள்முதல் செய்வதாலும் நிலக்கரியை கொண்டுவருவதில் ஏற்படும் செலவினம் மின்வாரிய பணியாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம் போன்ற காரணங்களால் மின்வாரியம் நஷ்டத்தை சந்திப்பதாக தெரிவித்தார்

ஒட்டுமொத்தமாக ஏற்படும் நஷ்டத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார் இருவரி செய்திகள் மொரீஷியசில் ஆளுங்கூட்டணி வெற்றிபெறும் என்பதை முதல்கட்ட முடிவுகள் தெரிவிப்பதாக பிரதமா் திரு பிரவிந்த் ஜுக்நாத் கூறியுள்ளார் ஈரானில் வேவு பார்க்க அனுப்பப்பட்டதாக கூறப்படும் அடையாளம் தெரியாத ஆளில்லாத ட்ரோன் விமானத்தை ராணுவம் சுட்டு வீழ்த்தியுள்ளது பஞ்சாப் மாநிலம் குர்தாஸ்பூரில் கர்தா்பூர் விரைவு சாலையில் ஒருங்கிணைந்த சோதனை சாவடியை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் புல்புல் புயல் வலுவடைந்து நகர்ந்து வருவதையடுத்து அளைத்து முன்னெச்சிக்கை நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுமாறு மேற்குவங்கம் மற்றும் ஒடிசா மாநில அரசுகளை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது

அரசுப் பள்ளி தலைமையாசிரியா்கள் ஆசிரியா்கள் ஆகியோருக்கான பணியிட மாறுதல் மற்றும் பதவி உயர்வுக்கான கலந்தாய்வு வரும் திங்கட்கிழமை தொடங்கி அந்த வாரம் முழுவதும் நடைபெறும்

நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளராக செல்வ நாகரத்தினம் நேற்று பதவியேற்றுக் கொண்டார் ஈரோடு மாவட்டம் பவாளிசாகர் அணையின் நீர்ப்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்துவருவதால் அணைக்கு வரும் உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்

ஆடவர் மற்றும் மகளிர் உலக கோப்பை போட்டிகள் நடைபெறும் இடங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் சீன ஒப்பள் பேட்மிண்ட்டன் போட்டி ஆடவர் இரட்டையர் பிரிவில் இந்தியாவின் சாத்விக் சாய்ராஜ் சிராக் ஷெட்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது